இரண்டாம் தவணை கோவிட் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள தவறினால் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக தாமதமாகும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர் ஜே

மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஸ்வர்த்தன் புவி சார் நெறிமுறைகளை இன்று வெளியிட்டுள்ளார்

கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

கோவையில் அஇஅதிமுக சார்பிலான ஏழை பெண்கள் இலவச திருமண நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் நாட்டிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழும் நகரங்கள் பட்டியலிலும் தமிழகம் முதன்மை வகிப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு அஇஅதிமுக அரசு எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

வீரமணி நிர்வாக கட்டமைப்புகள் மற்றும் சுற்றுகுழலை முன்னிறுத்தியே மாவட்டத்தின் வளர்ச்சி நிர்ணயிக்கப்படுவதாக மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

இதுதொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரையரங்கு உரிமையாளர்களிடம் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

சண்முகம் விழுப்புரம் மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டத்தை புனரமைப்பதற்கான பணியை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

சண்முகம் இன்று அடிக்கல் நாட்டி துவக்கிவைத்தார்

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ராதாகிருஷ்ணன் இரண்டாம் தவணை கோவிட் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள தவறினால் நோய் எதிா்ப்பு சக்தி உருவாக தாமதமாகும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர் ஜே

கோவிட் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் மது அருந்த கூடாது என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்தி தவறானது என்றும் எடுத்துரைத்தார்

பிரதமர் டிவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் பொதுமக்கள் உத்வேகம் அளிக்க கூடிய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் கலை கலாச்சாரம் சுற்றுலா வேளாண் கண்டுபிடிப்புகள் படைப்பாற்றல் திறன் உள்ளிட்டவைகள் குறித்து தமது எண்ணங்களை பகிர்ந்துகொண்டதாக எடுத்துரைத்தார் பிரதமர் இதுவரை சுய சார்பு இந்தியா கல்வி வேளாண்மை கோவிட் விழிப்புணா்வு தடுப்பூசிகளின் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மனதின் குரல் வாயிலாக தமது எண்ணங்களை வெளிப்படுத்தியுள்ளார்

புவி சார் நெறிமுறைகளை இன்று வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்டாட் அப் நிறுவனங்கள் வரைபடம் உருவாக்குபவர்கள் ஆகியோருக்கு இது பயனளிக்கும் என்றார் புவி சார் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இலகுவான வாழ்க்கை வழிமுறைகளையும் வர்த்தக ஆளுமையையும் படைப்பாற்றல் திறன் படைத்தோர் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தேசிய கட்டமைப்பு திட்டங்களான நதி நீர் இணைப்பு தொழிற்பேட்டைகள் உருவாக்கம் போன்றவற்றிற்கு வரைபடங்களும் துல்லியமான புவிசார் தகவல்களும் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

புவி சார் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டதை அடுத்து இதுதொடர்பான சேவைகள் மேம்படுவதோடு கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கான புள்ளி விவரங்களை இனி வெளிப்படையாக பார்வையிடலாம்

குடியரசு தின சிறந்த அணிவகுப்பிற்கான விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர் இத்தனித்துவத்தை இந்தியாவில் மட்டுமே காண இயலும் என்றார் பாதுகாப்பு படையினர் மற்றும் ஆயுத படையினரின் சேவைகளை பாராட்டிய அமைச்சர் நம் நாட்டின் ராணுவ ஆற்றலை உலகிற்கு பறைசாற்றும் நாளாக குடியரசு தின விழா திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் குடியரசு தினத்தன்று பல்வேறு தீங்கிளைவிக்கும் வன்முறை செயல்களை டெல்லி போலீஸார் திறம்பட கட்டுப்படுத்தியதாக அவர் பாராட்டு தெரிவித்தார்

இதற்கு மேலும் கால நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது